நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை தமிழக அரசு மறுத்துள்ளது தமிழகத்தில் தற்போதைய நிலையில் பள்ளிக்கூடங்களை திறக்க வாய்ப்பில்லை என அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியுள்ளார் மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது

ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீம் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் வீடு இல்லாத ஏழை மக்கள் அனைவருக்கும் விரைவில் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதித் திட்டத்தின் கீழ்

ஏழைகளின் வறுமையைப் போக்கி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய அவர் அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கே போராட வேண்டிய நிலையை மாற்றி வளமான எதிர்காலத்திற்காக உழைக்கவும் நிம்மதியாக உறங்குவதற்கும் வழிவகுக்கும் என்றார்

சவால்களை சாதனையாக மாற்றுவதற்கு இத்திட்டம மிகச் சிறந்த உதாரணம் என்று பிரதமர் கூறினார் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் ஏழைகளின் கனவை நனவாக்குவதாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மூதாதையர் காலத்தில் கட்டப்பட்ட பரம்பரை வீடு வாடகை வீடு போன்றவற்றில் வசிக்கும் நிலைய மாற்றி தற்போது தங்களுக்கான சொந்த வீடுகளில் வசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த வீடுகள் மக்களின் முன்னேற்றத்திற்கான அடையாளமாக திகழ்கின்றன என்று கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் முன்னேற்றம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி தெரிவித்தார் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதாக வெளியான செய்திகள் தவறு என்று தமிழக அரசு கூறியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஏற்கனவே இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் தகுதியான விவசாயிகளுக்கு அடுத்த தவணைக்கான நிதி உதவி தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இணையதளம் வாயிவாக விவசாயிகள் பதிவினை மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த விவரங்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அலுவல்கள் மூலம் கள ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநில அளவில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உரிய நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் விவசாயிகள் அல்லாதவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார்

ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அரசுப் பள்ளியில் மாணவர்களை சேர்க்க பெற்றோர்கள் ஆர்வமுடன் உள்ளதாக கூறினார் மேலும் மருத்துவப் படிப்பிற்கான நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே தமிழக அரசின் கொள்கை என்றும் அவர் தெரிவித்தார்

தற்போதைய நிலையில் பள்ளிக் கூடங்களை திறக்க வாய்ப்பில்லை என்றார் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் புற்று நோயாளிகளுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

இதுதவிர கீமோதெரபி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார்

கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் கயத்தாறு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல்நிலைப் பள்ளியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இதனைத் தெரிவித்தார்

கடம்பூர் ராஜூ திறந்து வைத்தார்

சேலம் மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மாணவர்களுக்கான தேர்வு என் ஒட்டுதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விருப்பப்படுவோர் கையுறைகளை அணிந்து வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருமிநாசினி திரவத்தை அவரவர் சொந்த ஏற்பாட்டிலேயே கொண்டு வரவும் குடிநீரை வெளிப்படையாக தெரியக்கூடிய பாட்டில்களில் எடுத்துவரவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது எளினும் கால்களை முழுமையாக மூடக்கூடிய காலணிகள் மெல்லிய ரக உடைகளை அணிந்து வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்வெழுதும் அறைக்குள் செல்லும் மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே அணிந்து வந்த முகக்கவசங்களை அகற்றிவிட்டு தேர்வு மையத்தில் வழங்கப்படும் புதிய முகக்கவசத்தை அணிந்து தேர்வெழுத வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில மதக் கட்டுப்பாடுகளின்படி உடை அணிந்து வருவோர் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வந்து உடல் பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏழு இடங்களில் புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் துவங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது

அத்துடன் இந்த கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டிலேயே மாணவர் சேர்க்கையை நடத்தவும் கல்லூரிக் கல்வி இயக்குநர் அனுமதி அளித்துள்ளார் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை தமிழக சுட்டப்பேரவை அரங்கிற்குள் கொண்டு வந்தது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு

ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக சுட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரவை உரிமைக் குழு புதிய நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது

எனினும் இதுதொடர்பாக புதிய நோட்டீஸ் கொடுக்க தடையேதும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமைக் குழு சார்பில் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் நாளை மறுதினத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

அதனைத் தொடர்ந்து

மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார்

உஷா ராணி அறிவித்துள்ளார்

இந்த துணைத்தேர்வுகள் இந்த மாதமும் அடுத்த மாதமும் நடைபெறவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

கள்ளக்குறிச்சியில் தூய்மை நகரம் என்ற புதிய இயக்கத்தை அம்மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜியாஉல் ஹக் இன்று தொடங்கி வைத்தார்

தெற்கு ஆந்திரா மற்றும் வடதமிழகத்தை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நீலகிரி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஒப்பள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் ஆஸ்திரியாவின் டொமினிக் திம் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர்

இறுதிப்போட்டிக்கு முன்னேறினார்

நாளை நடைபெறும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஜப்பானின் நவோமி ஒசாகா பெலாரஸ் நாட்டின் விக்டோரியா அசரெங்காவை எதிர்கொள்கிறார்